நரேந்திரமோடிஅயோத்தியில் கட்டப்படவிருக்கும் ராமர் கோவிலுக்கு இன்றுஅடிக்கல் நாட்டுகிறார்

சென்றஆண்டுநடைபெற்றமத்தியபணியாளர் தேர்வாணையத்தின் குடிமைப் பணித் தேர்வுகளில் வெற்றிபெற்றவர்களுக்குபிரதமர் திரு நரேந்திரமோடிவாழ்த்துதெரிவித்துள்ளார்

மத்தியகல்விஅமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தைசந்தித்து புதியகல்விக் கொள்கையின் நகலைஅளித்தார்

பாகிஸ்தான் பிரதமர் திரு இம்ரான் கான் வெளியிட்டுள்ளஅந்நாட்டின் அரசியல் வரைபடம் அபத்தமானதுஎன்று இந்தியாகுற்றம் சாட்டியுள்ளது பிரதமர் திரு நரேந்திரமோடிஅயோத்தியில் கட்டப்படவிருக்கும் ராமர் கோவிலுக்கு இன்றுஅடிக்கல் நாட்டுகிறார்

பின்னர் அவர் புநீ ராமஜென்ம பூமிக்குசென்றுஅங்குஅவர் பகவான் ஸ்ரீ ராம் லீவாவிரஜ்மான் வழிபாடுநிகழ்ச்சியில் கலந்துகொள்வார் பின்னர் ராமர் கோவிலுக்கான பூமி பூஜையில் பங்கேற்பார் ராமர் கோவில் கட்டிட அடிக்கலவிழாவிற்கானகல்வெட்டைதிறந்தவைப்பார் இந்தநிகழ்வின் போதுஅவர் பாரிஜாதமரக்கன்றைநடுவார்

பழம்பெரும் நாடகநடிகர் இப்ராஹிம் அல்காசியின் மறைவுக்குடியரகத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் துணைத் தலைவர் திருவெங்கப்யாநாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடிஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் அவரதுமறைவு நாடகக் கலைத் துறைக்குப் பேரிழப்பாகும் என்றும் வருங்கால இளைஞர்களைஊக்குவிக்கும் திறன் கொண்டஅவரதுகலைத் திறள் கலைஉலகில் நீங்கா இடம் பிடித்துள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் பத்மவிபூஷன் விருதுபெற்றஅவரது புகழ் கலைத் துறையில் நீடிக்கும் என்றும் அவரதுகுடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலைத் தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார் இப்ராஹிம் அல்காசி இந்தியநாடகத் துறையில் புரட்சிகரமானதிருப்பங்களைஏற்படுத்தியவர் என்றுகுடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யாநாயுடு கூறியுள்ளார் தேசியநாடகபள்ளியின் இயக்குநராகஅவர் திறம்பட் பணியாற்றினார் என்றுஅவர் புகழாரம் சூட்டியுள்ளார் இந்தியாவின் அனைத்துபகுதிகளுக்கும் நாடககலையைபிரபலப்படுத்தியவர் இப்ராஹிம் அல்காசிஎன்றுபிரதமர் திரு நரேந்திரமோடிகூறியுள்ளார் கலைமற்றும் கலாச்சாரத் துறைக்குஅவர் ஆற்றியமாபெரும் பங்குமறக்கமுடியாததுஎன்றும் அவரதுகுடும்பத்தினருக்குஆழ்நத இரங்கலைத் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசியநாடகபள்ளியில் அவர் ஆற்றியபங்குமற்க்க இயலாததுஎன்றும் நாடககலைஞர்களைப் பயிற்றுவிக்கும் மையமாகதேசியநாடகபள்ளிதிகழ்வதாகவும் மத்தியதகவல் ஒலிபரப்புத் துறைஅமைச்சர் திரு பிரகாஷ் ஐவடேகர் கூறியுள்ளார் சென்றஆண்டுநடைபெற்றமத்தியபணியாளர் தேர்வாணையத்தின் குடிமைப் பணித் தேர்வுகளில் வெற்றிபெற்றவர்களுக்குபிரதமர் திரு நரேந்திரமோடிவாழ்த்துதெரிவித்துள்ளார் நாட்டுமக்களுக்குசேவையாற்றுவதற்கானவாய்ப்பு தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்குகிடைத்திருப்பதாக அவரபாராட்டியுள்ளார் தேர்வில் வெற்றிபெறாதவர்கள் வாழ்க்கைஎன்பதுமாபெரும் வாய்ப்புகள் உள்ளதுஎன்பதைஅறியவேண்டும் என்றார் தேர்வுக்குகடினமாகஉழைத்தஒவ்வொருவரும் எதிர்காலத்தில் சிறந்தவர்களாகமுன்னேறவேண்டும் என்றுதமதுவாழ்த்துக்களைதெரிவித்துள்ளார்

கோவிட் தொற்றுகாலத்தில் குறு சிறுமற்றும் நடுத்தரதொழில்கள் பாதிப்புகளிலிருந்துமீண்டுவருவதற்குஅரசு இத்திட்டத்தைஅறிமுகப்படுத்தியுள்ளதாகஅமைச்சர் திருமதிநிர்மலாசீதாராமன் தெரிவித்துள்ளார் மத்தியகல்விஅமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தைநேற்றுஅவரதுமாளிகையில் சந்தித்தார் புதியகல்விக் கொள்கைநகலைஅவர் அப்போதுகுடியரசுத் தலைவரிடம் அளித்தார் அப்போதுகல்விக் கொள்கையில் கொண்டுவரப்பட்டுள்ளமாற்றங்களைஅவர் விவரித்தார் மத்தியபெட்ரோலியம் மற்றும் இயற்கைளரிவாயுத் துறைஅமைச்சர் திருதர்மேந்திரபிரதானுக்குகோவிட் தொற்றுஏற்பட்டதையடுத்துஅவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கோவிட் பரிசோதனையில் அவருக்குதொற்றுஉறுதியானதையடுத்துஅவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்

பாகிஸ்தான் பிரதமர் திரு இம்ரான் கான் வெளியிட்டுள்ளஅந்நாட்டின் அரசியல் வரைபடம் அபத்தமானதுஎன்று இந்தியாகுற்றம் சாட்டியுள்ளது குஜராத் ஜம்முகாஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்களைஉள்ளடக்கியிருப்பதாகவும் இது கண்டனத்துக்குரியதுஎன்றும் வெளியுறவுத் துறைதெரிவித்துள்ளது இது போன்றசெயல்களுக்குசட்ட அங்கீகாரமோசர்வதேச அங்கீகாரமோகிடைப்பதற்குவாய்ப்பில்லைஎன்றுவெளியுறவுத் துறைதெரிவித்துள்ளது எல்லைத் தாண்டியபயங்கரவாதசெயல்களில் பழகிப் போனகாரணத்தால் நிஜங்களைமறந்துஅந்நாடுசெயல்படுவதாக இந்தியாகுற்றம் சாட்டியுள்ளது

மத்தியவேளாண் அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் சஹாகர் உடி டி வரநெ உேனசானலை தொடங்கிவைத்தார் தேசியகூட்டுறவு வளர்ச்சிகழகத்தின் புதியமுயற்சியாக இந்தசானல் தொடங்கப்பட்டுள்ளது சுயசார்பு இந்தியாவைஉருவாக்கும் நோக்கில் இந்தசேனல் தொடங்கப்பட்டுள்ளதாகதொடக்கவிழாவில் பேசியஅமைச்சர் தெரிவித்தார் பிரதமரின் கனவுகளைநனவாக்குவதற்குகூட்டுறவு அமைப்புகள் மாபெரும் பங்காற்றுவதாகஅவர் கூறியுள்ளார்

வேளாண் தொழிலைமேம்படுத்துவதற்கானநிதியுதவிகள் தொடர்பாகமக்கள் அறிந்துகொள்வதற்குஏதுவாகபலதொடர்கள் இந்தசேனலில் ஒளிபரப்பப்படும் ஒரேநாடுஒரேசந்தைஎன்றஅடிப்படையில் இந்தியாவைஉணவு உற்பத்திமையமாகமாற்றுவதற்குஅரசுஎடுத்துவரும் நடவடிக்கைகளில் இது முக்கியமானதாகும் என்றுஅமைச்சர் தெரிவித்தார் கேலோ இந்தியாதிட்டத்தின் முதலாவதுபொதுக்குழுகூட்டம் மத்தியவிளையாட்டுத் துறைஅமைச்சர் திரு

இந்தக் கூட்டத்தில் பேசியஅவர் மாநிலஅரசுகள் கிராமஅளவில் தொடங்கிதிறன் படைத்தவிளையாட்டுவீரர்களைஅடையாளம் காணவேண்டும் என்றுகூறினார் இளையோர் விளையாட்டுக்கள் மற்றும் பல்கலைக் கழகவிளையாட்டுக்கள் மூலமாகவும் விளையாட்டுத் திறனுடையவர்களைக் கண்டுபிடிக்க முடியும் என்றுஅவர் தெரிவித்தார் இத்திட்டத்தில் ஆண்டுதோறும் விளையாட்டுக்களைநடத்தலாம் என்றுஅமைச்சர் தெரிவித்தார் இந்தியாவைவிளையாட்டுத் துறையில் வல்லரசாகஉருவாக்குவதற்குஐந்துமுதல் பத்துவயதுகுழந்தைகளைப் பயிற்றுவிக்கவேண்டும் என்றுஅமைச்சர் கூறினார் குறைந்தபட்சம் எட்டுஆண்டுகளில் அவர்களைசிறந்தவிளையாட்டுவீரர்களாகமாற்றலாம் என்றார்